ரஷ்யாவின் ஸ்புட்னிக் ஐந்து கோவிட் தடுப்பூசியை இந்தியாவில் அவசர தேவைக்கு பயன்படுத்த மத்திய நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது

தமிழகத்தில் போதமான அளவு தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக கூறிய அவர் அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் இரண்டு வாரக் காலத்திற்குள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த பொது மக்கள் அளைவரும் ஒருமித்த கருத்தோடு அரசு அறிவித்த வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார்

நோய் தொற்று பரவலை தடுக்க பல்வேறு அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் வழங்கியதாக அதில் கூறப்பட்டுள்ளது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சள் திரு ஒ பன்னீர்செல்வம் முத்த அமைச்சா்கள் மற்றும் தலைமைச் செயலாளா் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளா் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

மத்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளரின் உரிய அனுமதிக்கு பின்னர் கோவிஷீல்டு கோவாக்ஸின் ஆகிய தடுப்பூசிகளுடன் மூன்றாவது தடுப்பூசியாக ஸ்புட்னிக் ஐந்து அவசர கால தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளப்படும் ரயில் பயணிகளின் பாதுகாப்பான பயணத்துக்கு கோவிட் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தெற்கு ரயில்வே வேண்டுகோள் விடுத்துள்ளது முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துவது போன்ற அடிப்படை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் பயணிகள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று தெற்கு ரயில்வே விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக்கொண்டுள்ளது காய்ச்சல் இருமல் சளி போன்ற கோவிட் அறிகுறிகள் இருந்தாலோ அல்லது கோவிட் பரிசோதளை முடிவுகளுக்காக காத்திருந்தாலோ பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மத்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சத்தின் வழிகாட்டுதலின் படி இ பாஸ் போன்ற வழிகாட்டு நெறிமுகளை பயணத்தின் போது கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் என்று தெற்கு ரயில்வே அதில் தெரிவித்துள்ளது கோவிட் பரவலை தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கும் குறைவாக பயணிக்கும் உள்நாட்டு விமானங்களில் உணவு அளிக்கப்பட மாட்டாது என்று மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள புதிய வழிமுறைகளின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

தாம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் அதனால் பாதுகாப்பாக உணர்வதாகவும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணை வேந்தர் டாக்டர் சுதா சேஷய்யன் தெரிவித்துள்ளார்

தெலுங்கு மற்றும் கன்னடம் மொழி பேசும் மக்களின் புத்தாண்டான உகாதி திருநாள் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலையைபொட்டி மாவட்டங்கள் காவிரி பாசன மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

தருமபுரி மாவட்டத்தில் கோவிட் தடுப்பூசி மருந்து போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக கோவிட் தடுப்புப் பணிகள் கண்காணிப்பு அலுவலர் டாக்டர் நீரஜ் மிட்டல் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த அரசு அலுவலர்களுடனான ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது

பழனியில் கோவிட் தொற்று பரவல் காரணமாக இரண்டு பகுதிகளுக்கு சீல் வைத்து சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது

ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி நாளை கஜகஸ்தானின் அல்மாட்டியில் தொடங்குகிறது